செய்தார்

திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது

அளிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது

சாலைகள் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் நகர்புற மற்றும் ஊரக வீட்டுவசதி திட்டம் ரயில்வே விமான நிலையங்கள் துறைமுகங்கள் உள்ளிட்டவை பிரதமரின் ஆய்வில் இடம்பெற்றன சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சும்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் நித்தி ஆயோக் பிரதமா் அலுவலகம் ஆகியவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனா்

புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி இடையேயான ஒப்பந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாதுகாப்பாள சாலைகளை உறுதி செய்வதற்கு வெளிப்படையான முறையில் டெண்டர்கள் பெறப்பட வேண்டியது அவசியமாகும் என்றார் இதுவரை ஊழலற்ற விதத்தில் நெடுஞ்சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர் குறைந்த செலவில் தரமான சாலைகளை அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தா் இந்தியாவில் பொருளாதாரம் வேகமாக வள்ந்து வரும் நிலையில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர் கூறினார்

ஷெட்டியூல்டு வசூப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு அரசியல் சாசன திருத்த மசோதாவை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் திரு தவார் சந்த் கெல்லாட் மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார்

இந்த சுட்டத்திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் அனுமதி அளித்தது இதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி சட்டமாக்க அரசு முடிவு செய்துள்ளது இந்த சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்யக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது காவல்துறை அல்லது விசாரணை முகமை மூலம் முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்ட பின்னரே கைது நடவடிக்கையை தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது அஸ்ஸாம் தேசிய குடிமக்கள் பதிவில் விடுபட்ட அனைவருக்கும் பதிவு செய்வதற்கு மீண்டும் முழு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் மாநிலங்களவையில் இது தொடர்பாக நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அமைச்சர் பட்டியலை ஆய்வு செய்து விடுபட்டவர்களை சேர்க்கும் பணி நியாயமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் எவ்வித பாரபட்சமின்றி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் இப்பணி உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் யார் மீதும் எந்த சூழலிலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார் தேசிய குடமக்கள் பதிவு இறுதி பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் வெளிநாட்டவர் நடுவர்மன்றத்தை அணுக வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இப்பணி நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமானது என்றும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சிகளில் எவரும் ஈடுபடக் கூடாது என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் ராமேஸ்வரம் மங்களுர் ரயிலை பொள்ளாச்சி வழியாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக என்று தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் திரு டி கே மிஸ்ரா தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயணிகள் ரயில் படியில் நின்று பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் செல்போன் பேசிக் கொண்டு இருப்புப் பாதைகளை கடக்கக் கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார் சரக்கு சேவை வரி குழுவின் சிறப்பு கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறுகிறது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது இதனிடையே பெட்ரோலிய பொருட்களை சரக்கு சேவை வரி கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவது குறித்து முடிவு செய்யப்படவில்லை என்று இக்குழுவின் தலைவர் திரு சுஷில்குமார் மோடி தெளிவுபடுத்தியிருக்கிறார் கடலூர் மாவட்டத்தில் முத்ரா வங்கித் திட்டத்தின் மூலம் கடலுதவி வழங்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் தொழில் தொடங்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது முத்ரா திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைத்துள்ளதாக நரிக்குறவர் பிரிவைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

வடக்கு மத்திய கிழக்கு என நான்கு மண்டலங்களுக்கும் தலா ஒரு நீதிபதி மேற்கு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களது தலைமையிலான விசாரணை குழுக்களை இரண்டு வாரத்திற்குள் மாநில அரசு அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் இந்தக் குழு அமைக்கப்பட்டு ஏழு நாட்களுக்குள் கூட்டுறவு தேர்தல் முறைகேடு தொடர்பான புகார்களை அளிக்கலாம் என்றும் குறிப்பிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி விசாரணைக்குழவின் உறுப்பினர்களாக மாவட்ட கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரும் இடம்பெற்றிருப்பார்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் தேர்தலில் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரத்தையும் பதிவு செய்யப்பட்ட வாக்கை உறுதிசெய்யும் இயந்திரத்தையும் இயக்குவது குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி கருத்தரங்கு இன்று சென்னையில் நடைபெற்றது தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தேர்தல் ஆணையத்தின் சார்பு செயலர் திரு சௌமியாஜித் கோஷ் கலந்து கொண்டார் தமிழ்நாடு மற்றும் அஸ்ஸாம் மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் பீஷ்ம நாராயண் சிங் மறைவிற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜார்கண்ட் மாநிலத்தில் பிறந்த பீஷ்ம நாராயண் சிங் மத்திய அமைச்சரவையிலும் பீகார் மாநில அமைச்சராகவும் பதவி வகித்த சிறப்புக்குரியவர் என்றும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பாரம்பரிய மருத்துவ முறைகளை பின்பற்றுவதன் மூலம் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தமிழ் பாரம்பரிய மூலிகை கண்காட்சியை இன்று தொடங்கிவைத்து பேசிய அவர் சித்த மருத்துவத்தின் மூலம் மக்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று கூறினார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் சிலை செய்ததில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் திருமதி கவிதாவிற்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது அவரது ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு மகாதேவன் திரு ஆதிகேசவலு ஆகியோர் கொண்ட பெஞ்ச் இந்த வழக்கு தொடர்பாள ஆவணங்களை வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்யுமாறு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவிற்கு உத்தரவிட்டது சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தையொட்டி இன்று சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் உள்ள அன்னாரது சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு இ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைமச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் தமிழ் வளர்ச்சித் துறை செயலர் திரு இரா வெங்கடேசன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் திரு சங்கர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் மரியாதை செலுத்தினர் திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலினும் கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சங்ககிரி மலைக்கோட்டையில் இன்று மாநில அமைச்சர்கள் திரு கே பி அன்பழகன் திரு பி தங்கமணி உள்ளிட்டோர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உணவு துறை அமைச்சர் திரு காமராஜ் தீரன்சின்னமலையின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழக அரசின் சார்பில் ஈரோடு மாவட்டம் அரசலூர் ஒடாநிலையில் தீரன் சின்னமலை சிலைக்கு அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு திரு திண்டுக்கல் கீனிவாசன் திரு கே சி கருப்பணன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் தீரன் சின்னமலை ஆடிப்பெருக்கு விழாவாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அரசின் திட்டங்களையும் சாதனைகளையும் விளக்கும் கண்காட்சி அரங்குகளையும் அமைச்சர்கள் திறந்துவைத்தனர்

காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது சேலம் கரூர் ஈரோடு தருமபுரி திருச்சி தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் காவிரி கரையோரப் பகுதிகளில் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவித்து வழிபட்டனர்

தரும்புரி மாவட்டம் ஒகேனகல்லிலும் ஆடிப்பெருக்கு விழாவை மக்கள் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்